ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களிடையே இன்று உரையாற்றுகிறார்

இளையோர் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

தேசிய வாக்களர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களிடையே இன்று உரையாற்றுகிறார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இதற்கிடையே குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெறும் தேசிய சாரணர் படையினர் நாட்டு நலப் பணித்திட்டத்தின் தன்னார்வலர்கள் அவங்கார அணிவகுப்பு ஊர்தியில் இடம்பெறும் கலைஞர்கள் ஆகியோருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று கலந்துரையாடினார்

இந்த தடுப்பு மருந்து தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதனை களையும் வகையில் இளையோர் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை எட்டுவதும் உள்ளூர் பொருட்களையே வாங்க வேண்டும் என்ற முழக்கம் வெற்றி பெறுவதும் இளையோர் கையில்தான் உள்ளது என்றும் அவர் கூறினார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கம் பிற மாநிலங்களின் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள உதவி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

நரேந்திர மோடி காணொலிக் காட்சி வாயிலாக இன்று கலந்துரையாடுகிறார் இதில் சமூக சேவைக்கான விருது

தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி நாடுமுழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் காணொலிக் காட்சி வாயிலாக பங்கேற்று தேசிய விருதுகளை வழங்குகிறார் தேர்தல் பணியில் சிறப்பாக பங்களித்தவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன தேர்தல் ஆணையத்தின் இணைய வானொலி சேவையும் இன்று தொடங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பங்கேற்று வாக்காளர் தின உறுதிமொழியை செய்து வைக்கிறார் தேர்தல் பணியை சிறப்பாக மேற்கொண்டவர்களுக்கான விருதுகளையும் ஆளுநர் வழங்குகிறார் இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட அரூர் சார் ஆட்சியர் திரு பிரதாப் உட்பட பலர் இந்த விருதுகளை பெறுகின்றனர் தேர்தல் பணியை மேலும் சிறப்பாக மேற்கொள்வதற்கு இந்த விருது ஊக்கம் அளிக்கும் என்று திரு பிரதாப் எமது தருமபுரி செய்தியாளரிடம் தெரிவித்தார்

கோவையில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் இதன்மூலம் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார்

நாட்டின் வளர்ச்சியில் விவசாயிகளும் நெசவாளர்களும் தொழிலாளர்களும் முக்கியப் பங்கு வகிப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் ஓடாநிலையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த மூன்று தரப்பினரின் நலனில் மத்திய அரசு அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தினார் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் நாமக்கல்லில் அக்கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தங்கள் தேர்தல் அறிக்கையில் இதுபோன்ற சட்டங்கள் கொண்டுவரப்படும் என்று உறுதி அளித்ததை அவர் சுட்டிக்காட்டினார் தற்போது இதே கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு எல் முருகன் கூறினார் வெளியிடுவதை அஇஅதிமுக மக்கள் வரி அரசு நிறுத்திக்கொள்ளவேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி விடுத்துள்ள அறிக்கையில் தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகளுக்கு எதிராக அஇஅதிமுக அரசு இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார்

இந்த நோய்த் தொற்றுக்கான இரண்டு தடுப்பு மருந்துகளும் மிகவும் பாதுகாப்பானவை என்றும் மத்திய அரசு மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது விவசாயிகளின் நலனை காக்கும் வகையில் அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தூத்துக்குடி அடுத்த மேலத்தட்டபாறையில் மாட்டுவண்டி பந்தயங்களை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஜல்லிக்கட்டு மாட்டுவண்டி பந்தயம் போன்றவற்றை நடத்துவதற்கு மாநில அரசு உறுதுணையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

உத்தரபிரதேச தினத்தை முன்னிட்டு காதி ஆடை அலங்கார அணிவகுப்பு கண்காட்சி நேற்று லக்னோவில் நடைபெற்றது

இரண்டு வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தில்லியில் நாளை விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாளை அனுமதியின்றி விவசாயிகள் பேரணி நடத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது கொடைக்கானலுக்குச் செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது

விளையாட்டுச் செய்திகள் சிலி அணிக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜூனியர் அணி வெற்றிபெற்றது

இந்திய அணிக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில்

உலக பேட்மின்டன் இறுதிச்சுற்று போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீகாந்த் மற்றும் பி

சிந்து தகுதி பெற்றுள்ளனர் இப்போட்டி பேங்காக்கில் நாளை மறுநாள் தொடங்குகிறது பேட்மின்டன் போட்டிகளுக்கான தரவரிசைப் பட்டியலில் முதல் எட்டு இடங்களில் இடம்பெறுவோர் இப்போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவர்

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது

நேற்று ஜாம்செட்பூர் ஹைதராபாத் அணிக்கு இடையேயும் ஒடிசா பெங்களூரு அணிக்கு இடையேயும் நடைபெற்ற ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன தேசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் ஹரியானாவின் ரோஹித் பட்டம் வென்றார்

செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்